மத்தியஅரசின் வரவேற்பு கிடைத்துள்ளதாகநிதித்துறை இணையமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

என்றுபள்ளிகல்வித் துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் வெள்ளிப் பதக்கம் வென்றார்

மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளநிலையில் திடரென்று இத்தகையகுற்றச்சாட்டுக்கள் எழுப்பப்படுவதுஏன் என்றும் திருஅக்பர் கேள்விஎழுப்பியுள்ளார் இலங்கைகடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளவிசைப் படகுகளைமீட்கமத்தியஅரசுநடவடிக்கைஎடுத்துள்ளதாகநிதித் இணைச்சர் திருபொன் துறை ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்றுராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மீனவர்களைஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபடுத்துவதற்குதேவையானநடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுவருவதாககூறினார் முன்னதாகராமநாதபுரம் மாவட்டம் தாமரைக்குளம் கிராமத்தில் மத்தியஅரசின் மக்கள் ஆரோக்கியதிட்டத்தைதொடங்கிவைத்துஅவர் பேசினார்

இதனைத் தொடர்ந்துபேக்கரும்பில் அமைந்துள்ளமுன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல்கலாமின் நினைவகம் அருகேதாய்மைபாரதம் குறித்தமனித சங்கிலியையும் திருபொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கிவைத்தார் தமிழகத்தில் காலியாகஉள்ளசிறப்பு ஆசிரியர் பணியிடங்கள் ஓரிருவாரத்திற்குள் பூர்த்திசெய்யப்படும் என்றுபள்ளி கல்வித் துறைஅமைச்சர் திருகே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் கோபிச்செட்டிப்பாளையம் அருகேகுள்ளம்பாளையத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் மாணவர்கள் வருகைகுறித்தவிவரங்கள் குறுஞ்செய்தி மூலம் பெற்றோர்களுக்குஅனுப்பப்படவுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

ஆனைமலையாறுநல்லாறுதிட்டத்தைமாநிலஅரசுபோர்க்காலஅடிப்படையில் நிறைவேற்றடவேண்டும் என்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுதொடர்பாக இன்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் விவசாயிகளுக்குமிகுந்தபயனளிக்கும் இந்ததிட்டத்தைநிறைவேற்றுவதில் அஇஅதிமுகஅரசுஅலட்சியமாகசெயல்படுவதாககுற்றம் சாட்டியுள்ளார் மத்தியஅரசுசெயல்படுத்திவரும் திட்டங்கள் மக்களிடையேபெரும் வரவேற்பபெற்றிருப்பதாகபிஜேபியின் தேசியசெயற்குழுஉறுப்பினர் திரு இல கணேசன் கூறியிருக்கிறார் இன்றுநாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதன்காரணமாகவரும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபிவெற்றிபெறும் என்றுநம்பிக்கைதெரிவித்தார் தமிழகஅரசைமத்தியஅரசு இயக்குவதாககூறப்படும் குற்றச்சாட்டுக்களையும் அவர் நிராகரித்தார் மத்தியஅரசுக்குஎதிராககாங்கிரஸ் கட்சிதவறானகுற்றச்சாட்டுக்களைதெரிவித்துவருவதாகவும் திரு இல கணேசன் தெரிவித்தார்

மற்றும் இயற்கைஎரிவாயு நிறுவனங்களின் தலைமைநிர்வாகிகளோடுபிரதமர் எண்ணெய் திருநரேந்திரமோடிநாளை புதுதில்லியில் ஆலோசனைநடத்தவுள்ளார்

பொருட்களின் விலைதொடர்ந்துஅதிகரித்துவருவதுகுறித்தும் பெட்ரோலியப் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

காவலர்கள் மற்றும் அவர்களதுபணிகள் குறித்தஅனைத்துவிவரங்களும் இந்தஅருங்காட்சியகத்தில் இடம்பெறுகிறது தாமிரபரணிமகா புஷ்கரவிழாவையொட்டி இன்றுஏராளமானபக்தர்கள் புனிதநீராடினர் விடுமுறைதினம் என்பதால் வெளியூர் பக்தர்கள் பெருமளவில் திரண்டதாகஎமதுசெய்தியாளர் திருமலைக்குமார் தெரிவிக்கிறார்

இதன்மூலம் தங்களதுமருத்துவசெலவு வெகுவாககுறைந்துள்ளதாகபயனாளிகள் தெரிவித்தனர்

செங்கல்பட்டுஅருகேரயில் தண்டவாளத்தில் விரிசல் இருந்ததுகண்டறியப்பட்டதைஅடுத்து அந்தவழித்தடத்தில் ஒருமணிநேரத்திற்குமேலாகரயில்சேவைகள் பாதிக்கப்பட்டன

இரண்டுபோட்டிகளிலும் வெற்றிபெற்று இந்தியாதொடரைகைப்பற்றியுள்ளது இளையோர் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் வெள்ளிப் பதக்கம் வென்றார்

ஹாக்கி இறதியாட்டத்தில் இந்தியாஆடவர் பிரிவில் மலேசியாவையும் மகளிர் பிரிவில் அர்ஜென்டினாவையும் இன்றுஎதிர்கொள்கின்றன

இந்தியா சீனா இடையேயானநட்புணர்வு கால்பந்துப்போட்டிடிராவில் முடிவடைந்தது